ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஸாவில் நான்கு மாவட்டங்களில் மறுவாழ்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

ஐ பி எல் கிரிகேட் போட்டியில் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இன்று சென்னை தில்லி அணிகள் மோதுகின்றன

இன்று மாலை பிரச்சாரம் நிறைவடைவதால் அரசியல் தலைவர்கள் தங்கள் கட்சிகளுக்கு ஆதரவாக கடைசி கட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் ரோட்டக்கில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஹரியானாவில் உள்ள ஹிசார் சார்க்கி தாத்ரி பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்திரபிரதேசததில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்

இந்த தொகுதிகளிலும் தலைவா்கள் தொடா்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறா்கள் பிரதேச முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சித் தலைநகர் தில்லி தலைவர்கள் திரு மணீஷ் சிகோடியா திருமதி அதீஷி ஆகியோர் மன்ளிப்பு கேட்க வேண்டும் என்று பிஜேபியின் கிழக்கு தில்லி வேட்பாளர் திரு கவுதம் கம்பீர் நேற்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து அரசியலுக்கு வந்துள்ள தம் மீது இவர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்களை திரும்பப்பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று இந்த மூவருக்கும் அனுப்பிய நோட்டீஸில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தம் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டால் மக்களவைத் தேர்தலிலிருந்து தாம் விலக தயார் என்று ஆம் ஆத்மி கட்சித் தலைவர்களுக்கு அனுப்பிய டுவிட்டர் செய்தியில் கௌதம் கம்பிர கூறியிருந்தார்

உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு எப் எம் இப்ராஹிம் கலிஃபுல்வா தலைமையிவான குழு இன்றைய விசாரணையின்போது கால அவகாசம் கோரியது

கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மத்தியஸ்தர் குழுவை நியமித்தப் பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் டி ஒய் சந்திரகுட் அசோக் பூஷன் எஸ் ஏ போப்டே எஸ் அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வின் முன் இன்று விசாரணைக்கு வந்தது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் இன்று காலை ஏற்பட்ட மோதலில் பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் அம்ஷிப்போரா ராம்நகரி ஆகிய பகுதிகளில் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோரின் நடமாட்டம் இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினா் ரோந்து பணியில் ஈடுபட்டனா் அப்போது பாதுக்ப்புப் படையினரை நோக்கி தீவிரவாதிகள் கட்டனா் இதற்கு பதிவடி கொடுத்தபோது பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான்

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பூரி புவனேஸ்வர் கட்டாக் கேந்திரபாரா மாவட்டங்களில் மறுவாழ்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தற்போது செல்பேசி இணைப்புகள் மற்றும் மின்விநியோகத்தை சீரமைப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உலகின் பல்வேறு நாடுகளின் வளா்ச்சிக்கு இந்திய சமூகத்தினா் செய்துள்ள பங்களிப்பை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பாராட்டியுள்ளார் நான்கு நாள் பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் ஹனோயில் இந்திய சமூகத்தினரிடையே உரையாற்றினார்

ஜனநாயகம் தேவை மக்களுக்கு சமமான பகிர்வு என்பவை இந்தியாவின் வரவாற்றை எழுதி வருகின்றன என்றும் வெளிநாடுவாழ் இந்தியா்கள் நான்காவது சிறப்பு அம்சமாக உள்ளனா் என்றும் அவா கூறினார்

முதலீட்டிற்கு உலகிலேயே மிகவும் சாதகமான நாடாக இந்தியாவை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் இந்த பயணத்தின்போது அவர் வியட்நாம் துணை அதிபர் பிரதமர் நாடாளுமன்ற அவைத்தலைவர் ஆகியோரை சந்தித்து பேசவிருக்கிறார் இன்று நடைபெற்ற இந்தியா ஹனோவில் நிலையிலான துகுக்குழு பேச்சவார்த்தையின்போது வளர்ச்சித் திட்டங்களில் விரிவான ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வதென ஒப்புக் கொள்ளப்பட்டது அதேபோல் பாதுகாப்பு மற்றும் அனுசக்தியை ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு பயன்படுத்தவது அறிவியல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு போன்ற துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது பின்னா் திரு வெங்கையா நாயுடு விட்நாம் துணை அதிபா் திரு டாங்தி ஆகியோா் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் ஆசியாள் அமைப்பில் இந்தியாவின் முக்கிய பங்களிப்பு செய்வதாக வியட்நாம் திகழ்கிறது என்று திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தாா் மகாராஷ்டிரா மாநிலம் தானே யின் தோக்காலி பகுதியில் கழிவுநீர் கத்திகரிப்பு தொட்டியை கத்தம் செய்தபோது மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்த ஐந்து பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இறந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளது

குண்டுவெடிப்பு சம்பவங்களைத் தொடர்ந்து அகதிகளாகி இருப்போரையும் அடைக்கலம் கோருவோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று இலங்கை அரசை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன

சா்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிப்டவை கையெழுத்திட்டுள்ள வேண்டுகோளில் நிலையங்களிலும் வழ்பாட்டுத் தலங்களிலும் தங்க வைக்கட்பட்டுள்ள அகதிகளை உரிய இடங்களுக்கு மாற்ற வேண்டுமென்று அரசை கேட்டுக் கொண்டுள்ளன

விசாகப்பட்டிணத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்ளும்